ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

பிரதமர் திருநரேந்திரமோடி சீனஅதிபர் திரு ஸி ஜின்பிங் கிற்குஅனைவரும் உற்சாகவரவேற்பு அளிக்கவேண்டும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவேண்டுகோள் விடுத்துள்ளார்

இந்திய சீனா இடையிலான இருதரப்பு உச்சிமாநாடுநடைபெறும் மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

பிரதமர் திருநரேந்திரமோடிமற்றும் சீனஅதிபர் திரு ஸி ஜின்பிய் கிற்குசிறப்பானவரவேற்பைஅளிக்கும் விதத்தில் பல்வேறுகலை கலாச்சாரநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதற்கானஒத்திகைநிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன

சீனஅதிபர் திரு ஷி ஜின்பிங் நாளைமறுநாள் சென்னைவருகிறார்

இதனையொட்டி இன்றுஅறிக்கைவெளியிட்டுள்ளதமிழகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி சென்னைவரும் சீனஅதிபருக்கும் பிரதம் திருநரேந்திரமோடிக்கும் உளமார்ந்தஉணர்வோடுஅனைவரும் உற்சாகவரவேற்பு அளிக்கவேண்டுமென்றுவேண்டுகோள் விடுத்துள்ளாா் இந்தமாநாடுமாமல்லபுரத்தில் நடைபெறுவதுமிழ்நாட்டிற்குபெருமைசேர்ப்பதோடுமட்டுமல்லாது தமிழ்நாட்டின் மதிப்பைஉலக அரங்கில் உயர்த்தியுள்ளதாகஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ளமாமல்லபுரத்தைதேர்வு செய்தமைக்குபிரதமர் நரேந்திரமோடிக்குநன்றிதெரிவிப்பதாகஅந்தஅறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மத்தியஅரசுணழியர்கள் ஒய்வூதியதாரா்களுக்குஜந்துசதவீதஅகவிலைப்படிஉயா்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று புத்தில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றமத்தியஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டதாகதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சா் திருபிரகாஷ் ஜவடேக்கா் தெரிவித்தார்

கடந்த ஐூலைமாதம் முதற்கொண்டு இந்தஅகவிலைப்படிவழங்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியபொருளாதாரம் வலிமையானநிலையில் உள்ளதாகதமிழகஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் இன்றுசென்னையில் ஏழாவதபொருளாதாரகணக்கெடுப்பு கூட்டத்தில் பேசுகையில் தெரிவித்தாா் இந்தகணக்கெடுப்பு இன்றுமுதல் மேற்கொள்ளப்படுகிறது

இந்தநடவடிக்கைகளைஊக்கப்படுத்தும் விதத்தில் பொருளாதாரமக்கள் தொகைகணக்கெடுப்பு அமையும் என்றுஅவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் சரியானதகவல்களைஅளிக்கமுன்வரவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார் நாங்குநேரிசட்டமன்றத்தொகுதி இளடத்தேர்தல் நடைபெறுவதைஷ்டி அரசியல் கட்சித்தலைவர்க்ளதீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் திமுககூட்டணிக்கட்சியானகாங்கிரஸ் கட்சிவேட்பாளரைஆதரித்துதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்றபிரச்சரம் மேற்கொண்டார் அப்போதுபேசியஅவர் திமுகஆட்சிக்குவந்ததும் முதல் வேலையாகஉள்ளாட்சித்தேர்தல் நடத்தப்படும் என்றுதெரிவித்தார் வேலைவாய்ப்பு பிரச்சினையைதீர்க்களந்தவிதநடவடிக்கையும் தமிழகஅரசுஎடுக்கவில்லைஎன்றுஅவர் குற்றம் சாட்டினார் மேலும் மக்களைப் பற்றிகவலைப்படுகின்றஆட்சிதமிழகத்தில் இல்லைஎன்றதிரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார்

ககன்யான் திட்டத்திற்கானபணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகஅப்போதுஅவர் குறிப்பிட்டார்

மாவட்டத்தில் வடகிழக்குபருவமழைகாலம் தொடங்குவதைமுன்னிட்டு காய்ச்சல் மற்றம் தொற்ற்நோய்கள் பரவாமல் கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளைமாவட்டநிர்வாகம் மேற்கொண்டுவருகிறது